மனதின் குரல் ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு நல்லாட்சிதான் வேண்டும் என்பதால் வெறுப்புணர்வை பரப்பி வளர்ச்சியை தடுக்க முயல்பவர்களின் சதி திட்டங்கள் ஒருபோதும் வெற்றி பெறாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஜம்மு காஷ்மீரில் தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்கள் மற்றும் எல்லைப்புற பகுதிகள் உட்பட அனைத்து இடங்களிலும் அரசின் திட்டங்கள் குறித்து மக்களுக்கு எடுத்து கூறுவதற்கான பேக் டு வில்லேஜ் இயக்கத்திற்கு மக்கள் அளித்துள்ள பேராதரவே இதற்குச் சான்றாகும் என்று அவர் இன்று அகில இந்திய வானொலியின் மனதின் குரல் நிகழ்ச்சியில் பேசுகையில் கூறினார்

நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெள்ளம் ஏற்பட்டிருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டி பாதிக்கப்பட்டவர்களுக்குத் தேவையான உதவிகளை மின்னல் வேகத்தில் வழங்க மாநில அரசுகளுடன் இணைந்து மத்திய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்தார் பருவ மழையால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்து இருப்பதுடன் பசுமைச் சூழல் மேம்பட்டு வருவதையும் நினைவில் கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டார் நீர் சேமிப்பு குறித்து கடந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் தாம் வெளியிட்ட வேண்டுகோளைத் தொடர்ந்து பாரம்பரிய நீர் சேமிப்பு முறைகள் குறித்து மக்கள் பலர் தகவல்களை பகிர்ந்து கொண்டு இருப்பதாகவும் ஊடகங்கள் இது குறித்து புதுமையான பிரச்சாரங்களை தொடக்கி இருப்பதாகவும் திரு நரேந்திரமோடி தெரிவித்தார் ஜார்கண்ட் மாநிலம் ஆரா கேரம் மலைப்பகுதியில் கிராமவாசிகள் இணைந்து சிற்றாறு ஒன்றின் பாதையை மாற்றி அமைத்து இருப்பதால் மண் அரிப்பும் பயிர் பாதிப்பும் தவிர்க்கப்பட்டு பாசன வசதி மேம்பட்டு இருப்பதை பிரதமர் சுட்டிக்காட்டினார் மேகாலயா மாநிலம் சொந்த நீர்வளக் கொள்கை ஒன்றை உருவாக்கி இருப்பதையும் ஹரியானாவில் நீரை குறைந்த அளவில் பயன்படுத்தக்கூடிய பயிர்களின் சாகுபடி ஊக்குவிக்க படுவதையும் அவர் பாராட்டினார்

இந்த இயக்கத்தில் பங்கேற்பதற்காக அமெரிக்காவில் பார்த்து வந்த வேலையை உதறி விட்டுத் தாயகம் திரும்பிய பொறியாளர் யோகேஷ் சைனி பற்றியும் பிரதமர் தமது உரையில் குறிப்பிட்டார் புத்தகங்களை அதிகம் படிக்க வேண்டும் என கடந்த மனதின் குரல் நிகழ்ச்சியில் தாம் விடுத்த வேண்டுகோளுக்கும் மக்களிடையே நல்ல வரவேற்பு கிடைத்து இருப்பதாக திரு நரேந்திர மோடி கூறினார் நமோ ஆப் மொபைல் செயலியில் புத்தக பிரியர்களுக்கு தனிப்பிரிவு தொடக்க எண்ணம் இருப்பதாகத் தெரிவித்த அவர் இதற்கு என்ன பெயர் வைக்கலாம் என்பதை நேயர்கள் தெரிவிக்கலாம் என்றார்

இரங்கல் ஹைதராபாத்தில் இன்று அதிகாலை காலமான முன்னாள் மத்திய அமைச்சரும் மூத்த காங்கிரஸ் தலைவருமான ஜெய்பால் ரெட்டி யின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் ரெங்கல் தெரிவித்துள்ளனர் அரசியல்வாதியான ஜெய்பால் ரெட்டி சிறந்த நாடாளுமன்ற வாதியாகவும் திகழ்ந்தவர் என்று குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் தமது இரங்கல் செய்தியில் கூறியுள்ளார் சிறந்த பேச்சாளரும் நல்ல நிர்வாகியுமான ஜெய்பால் ரெட்டி பொது வாழ்வில் பல ஆண்டு அனுபவம் மிக்கவர் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஹைதராபாத்தில் ஜெய்பால் ரெட்டியின் இல்லத்தில் வைக்கப்பட்டிருந்த அன்னாரின் உடலுக்கு குடியரசுத் துணைத் தலைவர் திரு வெங்கைய நாயுடு தெலங்கானா மாநில ஆளுநர் திரு இஎஸ்எல் நரசிம்மன் மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு கிஷன் ரெட்டி உள்ளிட்டோர் நேரில் இறுதி அஞ்சலி செலுத்தினர் மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டவர்களும் ஜெயபால் ரெட்டியின் மறைவிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளனர்

நாளை கர்நாடக சட்டமன்றத்தை கூட்ட புதிய முதலமைச்சர் திரு எடியூரப்பா வேண்டுகோள் விடுத்திருப்பதாகவும் நாளைய தினம் சட்டமன்றத்தில் முதலமைச்சரின் நம்பிக்கைத் தீர்மானம் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப் படுவதுடன் நிதி ஒதுக்கீடு மசோதா நிறைவேற்றப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்

மிகவும் சவாலாக அமைந்த இந்த ஆய்வுகளில் சாத்தியமான பல தீர்வுகளையும் காண முடிந்திருப்பதாக சமூக ஊடகத்தில் இன்று வெளியிட்டுள்ள செய்தியில் அவர் கூறியுள்ளார்

தற்போது இந்த ஆய்வுகள் மூலம் மேற்கொள்ளப்படும் பசுமை புதுச்சேரி இயக்கத்திற்கும் இதேபோல வெற்றி கிடைத்து வருவதாக அவர் கூறியுள்ளார் இந்த வார இறுதி ஆய்வுகள் குழு உணர்வின் முக்கியத்துவத்தையும் பிரச்சனைகளை அப்படியே விட்டுவிடாமல் அனைவரும் ஒருங்கிணைந்து தீர்க்க வேண்டியதன் அவசியத்தையும் வெளிப்படுத்தி இருப்பதாக துணைநிலை ஆளுநர் தெரிவித்துள்ளார் மத்திய அரசின் ஸ்வச் பாரத் இயக்கத்திற்கும் ஜல் சக்தி இயக்கத்திற்கும் ஏற்புடையதாக அமைந்துள்ள இந்த வார இறுதி ஆய்வுகளில் தமக்குத் துணையாக இருந்த அனைத்து தரப்பினருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார் பேராசிரியர் ராமதாஸ் புதுவைக்கு மாநில அந்தஸ்து வழங்கும் உத்தேசம் இல்லை என மத்திய அரசு அண்மையில் நாடாளுமன்றத்தில் அறிவித்து இருப்பதுதுரதிருஷ்டவசமானது என்று முன்னாள் மக்களவை உறுப்பினர் பேராசிரியர் ராமதாஸ் கூறியுள்ளார் இன்று இது தொடர்பாக அறிக்கை ஒன்றை வெளியிட்ட அவர் மத்திய அரசின் இந்த அறிவிப்பு ஜனநாயக மாண்புகளுக்கும் மக்களாட்சி தத்துவத்திற்கும் புதுச்சேரி மக்களின் நீண்டகால கனவுகளுக்கும் எதிரானது என்றார் நாடாளுமன்றத்தில் வெளியிட்ட அறிவிப்பை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டுமென புதுச்சேரி முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி கோரிக்கை விடுத்துள்ள போதிலும் இக்கோரிக்கை ஏற்கப்பட வாய்ப்பில்லை என்றும் மத்திய உள்துறை இணை அமைச்சரை புதுவைக்கு அழைத்து வருவதால் எந்த பலனும் இராது என்றும் பேராசிரியர் ராமதாஸ் கூறினார்

சென்டாக் புதுவையில் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மற்றும் பி ஏ எம் எஸ் படிப்புகளுக்கான அரசுக் கோட்டா இடங்களுக்கும் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் மற்றும் பி வி எஸ்சி படிப்புகளுக்கான நிர்வாக கோட்டா இடங்களுக்கும் தற்காலிகமாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள மாணவர்களின் பட்டியல் சென்டாக் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது

கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மேல் நடவடிக்கைக்காக மன்னார் துறைமுகத்திற்கு அழைத்து செல்லப்பட்டு உள்ளதாகவும் தகவல் வெளியாகி உள்ளது தமிழக மீனவர்கள் இலங்கை கடற்படையினரால் பிடித்துச் செல்லப்படுவது நடப்பு மாதத்தில் இது மூன்றாவது முறையாகும் இலங்கை கடற்படையின் பிடியில் உள்ள அனைத்து தமிழக மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுவிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ராமநாதபுரம் தொகுதி நாடாளுமன்ற உறுப்பினர் திரு நவாஸ் கனி வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கருக்கு கோரிக்கை விடுத்துள்ளார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் ஜம்மு காஷ்மீர் மக்களுக்கு நல்லாட்சிதான் வேண்டும் என்பதால் வெறுப்புணர்வை பரப்பும் முயற்சிகள் வெற்றி பெறாது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார் ஐதராபாத்தில் இன்று காலமான முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெய்பால் ரெட்டி யின் மறைவிற்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர்

இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது